ஆலோசனைகளை மேற்கொள்கிறார் போக்குவரத்து வசதிகள் இல்லாத தொலைதூர இடங்களுக்கு ஆளில்லா விமானம் மூலம் கோவிட்

பிற்பகல் ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடவுள்ள பிரதமா் நாட்டில் மருத்துவ தேவைக்கான ஆக்ஸிஜன் தட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு ஆலோசனை வழங்கவுள்ளார் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்காக தமது மேற்குவங்க தேர்தல் பிரசார கூட்டங்களை ரத்து செய்துள்ளார்

ஆளில்லா விமானம் மூலம் தடுப்பூசிகளை விநியோகம் செய்ய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ஐ ஐ டி கான்பூருடன் இணைந்து செயல்படுத்தவுள்ள இந்த திட்டத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்துத் துறை நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது இந்த அனுமதி ஒரு வருடம் அல்லது மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை அமலில் இருக்கும் என்று அத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதற்காக லக்னோவில் இருந்து வாரணாசி வரை சிறப்பு ரயில் தட வசதி ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து

நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படும் போது மக்களுக்கு உதவ ரயில்வே நிர்வாகம் எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

பயனாளிகள் பணமில்லா சிகிச்சை பெறுவதில் சிரமம் உள்ளதாக தமக்கு வரப்பட்ட தகவல்களை அடுத்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் திரு குந்தியாவிடம் இதுகுறித்து ஆலோசித்ததாக அமைச்சர் கூறினார் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் காப்பீடு செய்துள்ளவர்களுக்கு பணமில்லா சிகிச்சை அளிக்க வகை செய்ய அவர் உத்தரவிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

இதுவரை ஆறு கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன்படி சாலையோர நிகழ்ச்சிகள் ஊர்வலங்கள் வாகன பேரணிகள் அனைத்திற்கும் அனுமதி மறுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இதற்கிடையே மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி ஏழாவது மற்றும் எட்டாவது கட்ட தேர்தலுக்கான அனைத்து பிரசார கூட்டங்களையும் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார்

மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிகள் குறித்து விவாதிப்பதற்காக தெற்காசிய நாடுகளின் ஏசியான் கூட்டமைப்பு நாளை உச்சிமாநாட்டை கூட்டியுள்ளது

மியான்மர் ரானுவ தலைவர் உட்பட ஏழு தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளனர் தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் தங்களது வெளியறவுத்துறை அமைச்ச்கள் இந்த உச்சிமாநாட்டில் பங்கு பெறுவார்கள் என அறிவித்துள்ளது இதற்கிடையே ஏசியான் தலைவர்கள் மியான்மரில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்று ஐ நா தலைமைச்செயவர் திரு அந்தோனி கொட்டோரியா கேட்டுக்கொண்டுள்ளார் மியான்மருக்கான ஐ நா வின் சிறப்பு தூதர் திரு கிறிஸ்டைன் ஷ்ரானர் இந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஆதரவு அளித்துள்ளது